வைக்கிறார்

முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது

அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார்

விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்கண்ட் ஒடிசா மாநிலங்களில் இன்று பயணம் மேற்கொள்கிறார் ஜார்கண்டில் வடக்கு கோயல் திட்டத்திற்கான அடிக்கல்லை பிரதமர் நாட்டுகிறார் மேலும் கன்ஹார் குழாய்வழி பாசன திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

இதனையடுத்து ஒடிசா செல்லும் பிரதமர் பரிபாதாவின் பாலசோர் ஹாவ்டியா தர்காப்பூர் வழியாக குழாய் மூலம் சனமயல் எரிவாயு கொண்டு செல்லும் இந்திய எண்ணெய்க் கழகத்தின் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் பாலசோர் பல்முனை மாதிரி போக்குவரத்துப்பூங்காவையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பனிக்கிறார் தேசிய நெடுஞ்சாலையின் நான்கு வழிச்சாலை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் அத்துடன் ஆறு பாஸ்போர்ட் சேவை மையங்களையும் அவர் திறந்து வைக்கிறார் டாடா நகர் பதம்பஹார் இடையே இரண்டாவது பயணிகள் ரயிலை அவர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் பின்னர் பரிபாதாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுவார் ஆப்கானிஸ்தானில் அமைதி பாதுகாப்பு முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டு வர அழ்நாட்டு மக்களுக்கும் அரகக்கும் இந்தியா தொடர்ந்து தனது ஆதரவை அளிக்கும் என்று கூறியுள்ளது புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் டாக்டர் ஹம்துல்லா மொஹிப்பிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இதனை தெரிவித்தார்

சர்வதேச தீவிரவாதி என அறிவிக்கப்பட்டுள்ள ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தின் நிறுவனர் சையத் சவாஹுதிவீன் மகன் சையத் சாஹிப் யூசுப்பின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது சையத் சாஹிப் பை கைது செய்துள்ள தேசிய புலனாய்வு முகமை தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் முஜாஹிதின் அமைப்புக்கு தனது தந்தையின் உத்தரவுப்படி சவுதி அரேபியாவிலிருந்து நிதி திரட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது திரட்டப்பட்ட நிதி பாகிஸ்தானிலிருந்து ஹவாவா பரிவர்த்தனை மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு தீவிரவாதத்தை பரப்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக என்ஐஏ குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பான விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் அதனை நீடித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த சமயத்தில் ஜாமீன் வழங்க முடியாது என கூறியுள்ளது புதுமையை புகுத்துவது மிகவும் முக்கியமானது என்று மத்திய மனிதவள கற்பிக்கலில் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் கல்வி நிர்வாகத்தில் புதுமைக்காள தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர் நாட்டின் கல்வி சூழலை மாற்றுவதற்கான திறமைகள் ஆசிரியர்களிடமே உள்ளது என்று கூறினார் புதுமையாள கற்பித்தல் முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கல்வியை தற்காலத்திற்கு பொருத்தமான வகையில் மாற்ற ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் என்று அவர் கூறினார்

இந்த அபராத தொகையை இரண்டு மாத காலத்திற்குள் மத்திய மாக கட்டுப்பாட்டு வாரியத்தில் செலுத்த வேண்டும் என்று அது உத்தரவிட்டுள்ளது தேசிய பகமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ஏ கே கோயல் தலைமையிலான அமர்வு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட உயர் மட்ட குழு அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேகாலயா மாநிலத்தில் எந்த வித உரிமமும் குத்தகையும் இன்றி பெரும்பாலான சுரங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்யும் வகையில் கோளாறுகளை ஏற்படுத்த முடியாது என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய முயற்சித்தால் அது தயாரிக்கப்படும் ஆரம்பக்கட்ட நிலைக்கு சென்று விடும் என கூறினார்

தொலைதூர ரயில்கள் அனைத்திலும் பழைய ரயில்பெட்டிகளுக்கு பதிவாக நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட புதிய பெட்டிகளை இணைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மாநிலங்களவையில் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இத்தகவலை தெரிவித்தார் பாரம்பரியமான பழைய ரயில் பெட்டிகளுடன் இயக்கப்படும் தொலைதூர ரயில்களில் படிப்படியாக அதி நவீன பெட்டிகள் மாற்றப்படும் என்று அவர் கூறினார்

ரயில்வேயில் இளநிலை பொறியாளர்கள் தகவல் தொழில்நுட்ப இளநிலை பொறியாளர்கள் டிப்போ கண்காணிப்பாளர்

இது தொடர்பான அறிவிக்கை ரயில்வே பணிநியமன வாரிய வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது

நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் ரயில்வே மண்டவங்களில் இந்த காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதால் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த தகுதியுள்ளவர்கள் இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது மிக இளம் வயதிலேயே விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களை உலகத்தரம் வாய்ந்த சாம்பியன்களாக உருவாக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியிருக்கிறார்

இந்த வயதில் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களில் ஆயிரம் திறமையாளர்களை தேர்வு செய்து பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார் வரும் ஒன்பதாம் தேதி முதல் புளேயில் இரண்டாவது கெலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார் மெக்சிகோ எல்லைப்பகுதியில் கவர் எழுப்ப நாடாளுமன்றம் நிதி ஒதுக்காவிட்டால் அரசுப்பணிகள் முடக்கம் பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் மூன்றாவது வாரமாக அரசு நிர்வாகம் முடங்கி உள்ளதால் கமார் எட்டு லட்சம் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்

பாதிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்கள் தம்மை ஆதரிப்பதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார்

ஜெர்மனியில் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளின் அந்தரங்க தகவல்கள் திருடப்பட்டு ஆன்லைளில் வெளியிடப்பட்டுள்ளது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் அந்தரங்க தகவல்கள் ஆவணங்கள் ஆகியவை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அரசு செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட பூர்வாங்க விசாரணையில் பிரதமர் அலுவலகத்தின் மிக முக்கிய ரகசிய தகவல்கள் இதில் கசியவில்லை என்பது உறுதிபடுத்தப்பட்டு உள்ளதாக அவர் கூறியுள்ளார்

ஆனால் இந்த வாரம்தான் அது வெளிப்படையாக தெரியவந்துள்ளது

ஒன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தொடங்கி வைக்கிறார் வாசகர்களுக்கான சிறப்பு தேவைகள் என்பது இந்த ஆண்டு கண்காட்சியின் கருப்பொருளாகும் அகில இந்திய வானொலி இந்த கண்காட்சியின் வானொலி பங்குதாரர் ஆகும்

இந்திய திரைப்பட விழா புதுதில்லியில் நேற்று துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை தகவல் ஒலிபரப்புச் செயலர் திரு அமித் கரே தொடங்கி வைத்தார் அனைத்து மொழி வேறபாடுகளையும் தாண்டி திரைப்படங்கள் வெளியாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த திரைப்பட விழாவில் காண்பிக்கப்படும் திரைப்படங்கள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் சமுதாயத்தில் அதனால் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்று அவர் கூறினார்

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திரைப்பட விழாக்களின் இயக்குனரகம் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது துவக்க விழாவின் ஆரம்பத்தில் அண்மையில் மறைந்த வங்க திரைப்பட இயக்குநர் மிருணாள் சென்னுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் சிட்னியில் தற்போது நடைபெற்று வருகிறது